குறித்து உச்சநீதிமன்றம் நாளை தீர்ப்பளிக்கிறது

இடிபாடுகளில் சிக்கியிருப்பதாக அஞ்சப்படுகிறது

கொண்டு சோ்ப்பதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று பிரதமா் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார்

செய்யப்படுவதாகவும் தமிழ் உட்பட அனைத்து மாநில மொழிகளிலும் தேர்வு நடத்தப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது

இன்று தொடங்குகின்றன இனி விரிவான செய்திகள் கர்நாடக மாநிலத்தில் அதிருப்தி சட்டமன்ற உறுப்பினர்களின் ராஜினாமா தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் நாளை தீர்ப்பு வழங்குகிறது

சுட்டப்பேரவை தலைவர் திரு

ரமேஷ்குமார் அதிருப்தி காங்கிரஸ் சுட்டமன்ற உறுப்பினா்களின் ராஜினாமாக்களை ஏற்காததை எதிா்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தனர் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது சுட்டமன்ற உறுப்பினர்களின் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் திரு முகுல் ரோத்தகி ராஜினாமாக்கள் குறித்து சட்டப்பேரவை தலைவர் இன்றே முடிவெடுக்குமாறு உத்தரவிட கோரினார்

அபிஷேக் சிங்வி சட்டப்பேரவை உறுப்பினர்களின் ராஜினாமா குறித்து முடிவெடுக்க பேரவை தலைவருக்கு காலநிர்ணயம் செய்ய முடியாது என்று வாதாடினார் சுட்டப்பேரவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நாளை மறுநாள் நடைபெறவுள்ள நிலையில் சுட்டமன்ற உறுப்பினர்களின் ராஜினாமா குறித்து நாளை முடிவெடுக்க வாய்ப்புள்ளதாக அவர் தெரிவித்தார் இதையடுத்து இந்த வழக்கில் நாளை காலை தீர்ப்பு அளிக்கப்படும் என்று தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகாய் தெரிவித்தாா்

ராதாகிருஷ்ண விகே பாட்டல் கூறியிருக்கிறார் மும்பையின் டோங்கிரி பகுதியில் இருந்த மகாராஷ்டிரா மாநில வீட்டுவசதி மேம்பாட்டு ஆணையத்துக்கு சொந்தமான அந்த கட்டிடத்தின் இடிபாடுகளை அகற்றும் பணி நடைபெற்று வருகிறது சுப்பவ இடத்தை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் பாட்டீல் இடிந்த கட்டிடத்தின் அருகில் வசித்தவர்கள் அகற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இந்த கட்டிடம் நூறு ஆண்டு பழமையானது என்பதால் இடிந்திருக்கக்கூடும் என்றும் முதலமைச்சா் திரு தேவேந்திர பட்னாவிஸ் தெரிவித்துள்ளா் கட்டிடம் இடிந்து ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்த குடும்பங்களுக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி இரங்கல் தெரிவித்துள்ளார் இந்த சம்பவம் வேதனை அளிப்பதாகவும் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய வேண்டும் என்றும் அவர் டுவிட்டரில் பதிவிட்டுள்ளார் பிஜேபியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் தொகுதிகளில் அரசியலில் கவனம் செலுத்தாமல் மக்களுக்கான திட்டங்களை கையில் எடுத்து செயல்பட வேண்டும் என்று பிரதமா் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டார் நாடாளுமன்ற நூலக கட்டிடத்தில் நடைபெற்ற பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் பேசிய அவர் அரசின் திட்டங்கள் மக்களை சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி நாடாளுமன்ற உறுப்பினா்கள் தங்கள் தொகுதிகளில் பொதுமக்களின் குறைகளை அதிகாரிகளுடன் அமா்ந்து கேட்டறிய வேண்டும் என்று பிரதமா் அறிவறுத்தியதாக தெரிவித்தார் நாடாளுமன்ற அலுவல்களில் அமைச்சர்கள் சிலர் பங்கேற்காதது குறித்து பிரதமர் கவலை தெரிவித்ததாக அமைச்சர் கூறினார் சுமாஜ்வாதி கட்சியின் மூத்த தலைவரான திரு நீரஜ் ஷேகா் அக்கட்சியிலிருந்து விலகி பிஜேபியில் சேர்ந்துள்ளார்

ஷேகர் நேற்று தமது மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார்

நீரஜ் ஷேகர் முன்னாள் பிரதமர் சந்திரசேகரின் மகன் ஆவார்

இதுதொடர்பாக இன்று அவர் தாக்கல் செய்த அறிக்கையில் சம்பந்தப்பட்ட துறைகளின் கருத்துக்களுடன் இந்த இரு மகோதாக்களும் குடியரகத் தலைவருக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் அதனை ஆய்வு செய்தபின் அவர் அதனை நிறுத்தி வைத்து உத்தரவிட்டதாகவும் தெரிவித்துள்ளார்

காவல்துறையினரால் தேடப்பட்டு வந்த ஜெய் ஷே முகமது தீவிரவாதி ஒருவன் புறீநகரில் கைது செய்யப்பட்டுள்ளான்

நான்கு ஆண்டுகளாக தேடப்பட்டு வந்த அந்த தீவிரவாதியை தில்லி காவல்துறையின் சிறப்புப் பிரிவு கைது செய்தது

குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இந்த நியமனத்தை செய்துள்ளாா் ஆந்திர மாநிலத்தின் ஆளுநராக திரு பிஷ்வ பூஷண் ஹரிசந்தனை குடியரசுத் தலைவர் நியமித்துள்ளார் அசாம் மற்றும் பீகாரில் வெள்ள நிலைமை மிகவும் மோசமடைந்துள்ளது

புகழ்பெற்ற காசி ரங்கா தேசிய விலங்குகள் பூங்கா தண்ணீரில் மூழ்கியுள்ளது பல்வேறு நிவாரண முகாம்களில் சுமார் ஒரு இலட்சம் பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் மத்திய ஜல் சக்தி துறை அமைச்சா் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் ஹெலிகாப்டரில் பயணித்து ஆய்வு மேற்கொண்டார் குவஹாத்தியில் அவர் அதிகாரிகளுடன் ஆய்வு நடத்தினார்

நிதிஷ்குமார் தெரிவித்தார் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு உரிய நிதியுதவி வழங்கப்படும் என்று அவர் உறதியளித்தார் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற அஞ்சல்துறை தோ்வு ரத்து செய்யப்படுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது அஞ்சல்துறை தோ்வு ஆங்கிலம் மற்றும் இந்தி மொழிகளில் நடத்தப்பட்டதை எதிா்த்து தமிழகத்தை சேர்ந்த திமுக அஇஅதிமுக உறுப்பினர்கள் மாநிலங்களவையில் பிரச்சினை எழுப்பினர் இதனால் அவையில் அற்பட்ட அமளியை அடுத்து அவை அடுத்தடுத்து ஒத்தி வைக்கப்பட்டது

ரவிசங்கர் பிரசாத் இது குறித்த அறிவிப்பை வெளியிட்டார் அஞ்சல்துறை தேர்வு தமிழ் உட்பட அனைத்து மாநில மொழிகளிலும் நடத்தப்படும் என்று அவர் உறுதியளித்தார் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மாநில மொழிகளுக்கு மதிப்பளிப்பதாக அவர் தெரிவித்தார் அமைச்சின் அறிவிப்பை அவையில் இருந்த எதிர்க்கட்சி உறப்பினர்கள் வரவேற்றனர் உள்ளாட்சித் தேர்தல்களை நடத்தாத மாநிலங்களுக்கு நிதிக்குழுவின்கீழ் வழங்கப்படும் நிதி ஒதுக்கப்படமாட்டாது என்று மத்திய பஞ்சாயத்து ராஜ் துறை அமைச்சர் திரு நரேந்திரசிங் தோமர் கூறியுள்ளார்

மக்களவையில் வேளாண்துறை அமைச்சர் திரு

நரேந்திரமோடி மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார்

இந்தியா நேபாள் மற்றும் பூட்டான் ஆகிய நாடுகளில் குரு பூர்ணிமா கொண்டாடப்படுகிது தமிழகத்தில் கைத்தறி நெசவாளர்களுக்கு பத்த சதவீத அகவிவைப்படி உயர்வு வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்